தமிழகதலைமதேர்தல் அதிகாரிதிரு

சுட்டப்பேரவைதேர்தலுக்கானமுன்னேற்பாடுகள் குறித்துதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதாசாஹூ மாவட்டஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சிவாயிலாகநேற்றுஆலோசனைமேற்கொண்டார்

தமிழகசுட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இணஒருங்கிணைப்பாளர் அஇஅதிமுக திரு எடப்பாடிபழனிசாமி சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார்

அம்மாணவர்களுக்கானகல்விக் கட்டணத்தையும் அரசேசெலுத்திவருவதாகவும் அவர் கூறினார்

அஇஅதிமுகஅரகஎந்ததிட்டத்தையும் செயல்படுத்தவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் தவறானதகவல்களைதெரிவித்துவருவதாகதிரு எடப்பாடிபழனிசாமிகுற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி சென்னைமற்றும் சேலம் மாவட்டத்தில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் சரக்குமற்றும் சேவைவரிவிதிட்பினால் தொழில் துறையினர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்தியஅரசுகொண்டுவந்துள்ளவேளாண் சட்டங்களுக்குஎதிராகஅஇஅதிமுகஅரசுஏன் குரல் எழுப்பவில்லைஎன்றும் திரு ராகுல்காந்திகேள்விஎழுப்பினார் திமுகதலைவர் திரு திரு முகஸ்டாலின் ஈரோடுமற்றம் சேலம் மாவட்டங்களுக்குஉட்பட்டபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் அஇஅதிமுகஅரசு மாநிலஉரிமைகளைபாதுகாக்கதவறிவிட்டதாககுற்றம் சாட்டினார் மக்கள் நலனில் அக்கறையின்றிமுதலமைச்சர் செயல்பட்டுவருவதாகவும் அவர் குறைகூறினார் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதமிழகத்திற்குபோதியநிவாரணஉதவியைமத்தியஅரசிடமிருந்துபெறக்கூடஅஇஅதிமுகஅரசால் இயலவில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் இந்தகுழ்நிலையில் பிஜேபியுடன் அஇஅதிமுககூட்டணிவைத்துள்ளதுஏன் என்றும் திரு ஸ்டாலின் கேள்விஎழுப்பினார் பிஜேபிமாநிலதுணைத் தலைவர் திரு வியிதுரைசாமி நாமக்கல்லில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார்

தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிராகதிமுகசெயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

துரைசாமி மத்தியஅரசுடன் இணக்கமாக இருந்ததே இதற்குக் காரணம் என்றார் அம்முகபொதுச் செயலாளர் திரு தினகரன் திண்டுக்கல் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குடும்பத்தில் ஒருவருக்குவேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றுஅவர் உறுதியளித்தார் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருவண்ணாமலையில் நாம் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் மாற்றுப் பொருளாதாரத்திற்குதமதுகட்சிமுன்னுரிமைகொடுத்துள்ளதாகஅவர் தெரிவித்தார் தமிழர் கட்சிஆட்சிப் பொறுப்பேற்றால் படித்தவர் படிக்காதவர் எனஅனைவருக்கும் நாம் அரசுவேலைவழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் படிக்காதவர்களே இல்லைஎன்றநிலைஏற்படுத்தப்படும் என்றும் திரு சீமான் தெரிவித்தார் மக்கள் நீதிமய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் கோவையில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் நேர்மைஎன்பதைதாரகமந்திரமாககொண்டுதமதுகட்சிசெயல்பட்டுவருவதாகஅவர் கூறினார் ஊழலற்றநிர்வாகம் உறுதிசெய்யப்படும் என்றும் திரு கமல்ஹாசன் உறுதியளித்தார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர்

இரண்டுதடுப்பூசிகளும் மிகவும் பாதுகாப்பானவைஎன்றும் அவர் திட்டவட்டமாகதெரிவித்துள்ளார் இதனைக் கருத்தில் கொண்டுபொதுமக்கள் தயக்கமின்றிதடுப்பூசிசெலுத்திக் கொள்ளுமாறும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கனடாவில் பொது நூலகம் ஒன்றில் நடைபெற்றகத்திக்குத்துசும்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பவர் காயமடைந்தனர்

ஸ்ரீநகர் சர்வதேசவிமானநிலையத்தின் இரவு நேரசேவைகள் நேற்றுமுதல் தொடங்கின செங்கல்பட்டுமாவட்டத்தில் உள்ளவாக்குஎண்ணும் மையங்களைஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் நேற்றுஆய்வு செய்தார்

இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயானநட்புணர்வு கால்பந்துப் போட்டி இன்றுநடைபெறுகிறது

உலக இளையோர் குத்துச்சண்டைபோட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியஅணிஅறிவிக்கப்பட்டுள்ளது

உலககோப்பைதுப்பாக்கிச் சுடும் போட்டி நேற்றுநிறைவடைந்தது